திரு ராம்நாத் கோவிந்த் இன்றுநாட்டுமக்குளுக்குஉரையாற்றுகிறார் நாடாளுமன்றத்திற்கும் மாநிலசுட்டமன்றங்களுக்கும் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்தப்படவேண்டும் எனபிஜேபிவலியுறுத்தியுள்ளது நாகைமாவட்டத்தில் சம்பாநெல் சாகுபடிபணிகளைகைத்தறித்துறைஅமைச்சர் திரு

தொடங்கிவைத்தார் ஸ்டெர்லைட் நிர்வாகப் பணிகளைமேற்கொள்ளபசுமைத் ஆலையில் தீர்ப்பாயம் வழங்கியஅனுமதியைஎதிர்த்துதமிழகஅரசுஉச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடுசெய்துள்ளது வார்டு மறு வரையறைபணிகள் முடிவடைந்தபிறகேஉள்ளாட்சித் தேர்தலைநடத்த முடியும் எனமாநிலதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

குடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் இன்றுநாட்டுமக்களுக்குஉரையாற்றுகிறார்

உள்நாட்டிலேயேவடிவமைத்துதயாரிக்கப்பட்ட அடுத்ததலைமுறைகடலோரபாதுகாப்பு ரோந்துகப்பல்களைகொள்முதல் செய்யரானுவதளவாடகொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தேசியஏரோனேடிக்ஸ் பெங்களுருவில் நிறுவனத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் ஆளில்லாவிமானவடிவமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு வசதிகளைதொடங்கிவைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தசிறியரகவிமானங்கள் உடான் திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் விமானநிலையங்களில் பயன்படுத்தப்படும் என்றார் இதற்கானசோதனைகள் ஓட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்கும் மாநிலசட்டமன்றங்களுக்கும் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்தப்படவேண்டுமெனபிஜேபிதெரிவித்துள்ளது இதுதொடர்பாகஅக்கட்சித் தலைர் திரு அமித் ஷா தேசியசட்டஆணையத்திற்குஎழுதியுள்ளகடிதத்தில் மக்களவைக்கும் மாநிலசட்டபேரவைகளுக்கும் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்தவேண்டும் என்பதுபிஜேயின் கருத்தமட்டுமல்ல இது ஒருகொள்கைமுடிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதால் அரசுக்குஏற்படும் தேர்தல் செலவு குறைவதுடன் நாட்டின் ஏதாவதுஒருபகுதியில் ஆண்டுமுழுவதும் தேர்தல் நடைபெறுவதும் தவிர்க்கப்படும் என்றுகூறியுள்ளார் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதுகூட்டாட்சிகட்டமைப்புக்குஎதிரானதுஎன்பதுஆதாரமற்றவாதம் என்றுசுட்டிகாட்டியுள்ளதிரு அமித் ஷா மாறாக இது நாட்டின் கூட்டாட்சிகட்டமைப்பைவலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் இகனிடையே ஒரேநேரத்தில் கேர்கல் நடத்துவதுதொடர்பாகஅரசியல் கட்சிகளிடையேகருத்தொற்றுமையைஉருவாக்கமத்தியஅரசுஅனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குஏற்பாடுசெய்யவுள்ளதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன பிரகமரும் மதச்சார்பற்ற ஐனதாதளதலைவருமானதிரு

வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தாம் போட்டியிடப்போவதில்லைஎன்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்திற்குவரும் காவிரிநீரில் கழிவு நீர் கலப்பத்தொடர்பானகர்நாடகஅரசின் மனுவுக்குபதில் மனுதாக்கல் செய்யதமிழகஅரசுக்குஉச்சநீதிமன்றம் இரண்டுவாரம் அவகாசம் அளித்துள்ளது

காவிரியின் கிளைநதிகளானதென்பெண்ணைமற்றும் அர்க்காவதிநதிகள் தான் மாசடைந்தநிலையில் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதாகவும் மத்தியமாசுகட்டுப்பாட்டுவாரியம் கூறியிருப்பதுகுறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆவையில் நிர்வாகப் பணிகளைமேற்கொள்ளதேசியபகமைத் தீர்ப்பாயம் அளித்துள்ளஅனுமதியைஎதிர்த்தமிழகஅரசுஉச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுசெய்துள்ளது

விஜயபாஸ்கர் தெரிவித்தார் நாகைமாவட்டம் தலைஞாயிறுபகுதியில் சம்பாநெல் சாகுபடிபணிகளைகைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் நேற்றுதொடங்கிவைத்தார் தலைஞாயிறுகடைப்பகுதிக்குகாவிரிநீர் வந்துசேர்ந்ததைஅடுத்து வாட்டாகுடிபகுதியில் உள்ளவயல்வெளிகளில் விதைநெல்லைதாவி இப்பணிகளைஅவர் தொடங்கிவைத்தார்

கொள்ளிடம் முதல் கோடியக்கரைவரையிலானஅனைத்துஆறுகள் மற்றும் பாசனவாய்க்கால்களில் தண்ணீர் வந்துசேர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மண் மாதிரிகளின் பரிசோதனைமுடிவுகளுக்குஏற்ப தேவையான உரங்களைமட்டுமேவயல்களில் இட்டுநல்லமகசூல் பெற்றுவருகின்றனர் மண்வளம் மேம்படுவதோடு இயற்கைமுறையிலானவிவசாயத்திற்கும் விவசாயிகள் இதனால் மாறிவருவதாகதிருச்செங்கோடுவட்டாரவேளாண்மைஅலுவலர் திருமதி எஸ் ராதாமணிகூறுகிறார்

ஜெகந்நாதன் தெரிவித்தார்

இந்தவழக்குநேற்றுநீதிபதிகள் எம் சத்தியநாராயணன் மற்றும் சுந்தர் ஆகியோர் அடங்கியஅமர்வு விசாரணைக்குவந்தபோது வார்டு வரையறைபணிகள் முன்பு இன்மை் மறு முடிவடையவில்லைஎனமாநிலதேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஊரகப்பகுதிகள் மற்றும் கிராமஅளவிலானவார்டுவரையறைபணிகள் நாளைக்குள் முடிக்கப்பட்டுஅகுபற்றியவிவரம் தமிழகஅரசுக்கு இம்மாத இறுதிக்குள் தெரிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையவழக்கறிஞர் குறிப்பிட்டார்

சுற்றுச்சுழல் மாசுபடுவதைத் தடுக்க சுதந்திரதினகொண்டாட்டத்தின்போதுபிளாஸ்டிக்கால் ஆனதேசியகொடிபயன்பாட்டிற்குதடைவிதிக்கப்பட்டிருப்பதைமத்தியசுற்றுச்சூழல் துறைஅமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வரவேற்றுள்ளார் கேரளாவில் கனமழைமற்றும் வெள்ளப்பெருக்குகாரணமாகஅம்மாநிலத்தில் சுற்றுலாமற்றும் தோட்டத் தொழில்துறைவெகுவாகபாதிக்கப்பட்டுள்ளதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன மகுரைகாமராசர் பல்கலைக்கழகதுணைவேந்தராக இருந்ததிருபிபிசெல்லதுரை பகவிநீக்கம் செய்யப்பட்டதைஉறுதிசெய்துசென்னைஉயர்நீதிமன்றம் அளித்ததீர்ப்புக்குஎதிரானமேல்முறையீட்டுமனுவைஉச்சநீதிமன்றம் தள்ளுபடிசெய்துவிட்டது

இந்தப் பட்டியலில் மகாராஷ்ட்டிரமாநிலத்தில் உள்ள புனேமுதவிடம் பிடித்துள்ளது தமிழகஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணிமக்காவு நாட்டின் நீர் மேலாண்மைமற்றும் குடிநீர் விநியோகத் திட்டப் பணிகள் குறித்துஅத்திட்டத்தின் செயல் இயக்குநர் மற்றும் பொதுமேலாளர் திரு லீயைசந்தித்துஆலோசனைநடத்தியுள்ளார் நீலகிரிமாவட்டம் உதகை கூடலூர் பந்தலூர் சுற்றுவட்டாரப்பகுதிகளில் கடும் சூறைக்காற்றுடன் கூடிய மழைபெய்துவருகிறது